நடைபெற்றது

மரங்கள் வெட்டப்படுவதற்கு தடை விதிக்க மும்பை உயா்நீதிமன்றம் மறுத்துவிட்டது

ஷேக் ஹசீனாவும் இணைந்து இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தனா் பங்களாதேஷ் இந்தியா இணைந்து மேற்கொள்ளும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகம் டாக்காவில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் வளாகத்தில் விவேகானந்தா பவன் கட்டுமானப் பணி ஆகியன மற்ற இரு திட்டங்களாகும் அரசு முறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பங்களாதேஷ் பிரதமா் திருமதி ஷேக் ஹசீனாபிரதமா் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார்

பிரதமா் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அறிக்கையில் சமையல் ளிவாயு இறக்குமதி வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் அடிப்படை வசதிகள் ஆகிய மூன்றும் சாதாரண மக்களின் வாழ்க்கை தரத்தை உயா்த்துவதற்கான இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியா பங்களாதேஷ் அறக்கட்டளை சாதாரண மனிதரின் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருவதாக கூறினார் டாக்காவில் திட்டமிடப்பட்டிருக்கும் விவேகானந்தா பவளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு வசதி கிடைக்கும் என்றும் கூறினார் பங்களாதேஷ் பிரதமா் விடுத்துள்ள அறிக்கையில் திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் விவேகானந்த பவன் அமைப்பதற்கு இந்திய அரசு நிதியுதவி அளிப்பதற்கு தமது நன்றியை தெரிவித்து கொண்டாா் இரு நாடுகளின் ஒத்துழைப்போடு மேலும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் குடியரத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேச உள்ளார் பணமதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி அமலாக்கம் ஆகிய நடவடிக்கைகளின் காரணமாக மக்களிடையே மின்னு பயன்பாட்டை அதிகரிக்க செய்து வெளிப்படையான பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தா்வாடில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சா் வரி செலுத்துவது குறித்து மக்களிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினாா் நாட்டின் கட்டமைப்பு பணிகள் பருவநிலை மாற்றம் மற்றும் ஏழை மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது ஆகியவற்றுக்காக வரிச் செலுத்துகிறோம் என்ற உணர்வை மக்களிடையே உருவாக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் மின்னணு பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் பணபரிவர்த்தனையை அறிந்து கொள்ள முடியும் என்றும் இருமுறை வரி செலுத்துவதை தவிர்க்க உதவிடும் என்றும் தெரிவித்தாா் நாட்டின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் வகையில் வரி செலுத்துவோர் நோ்மையான முறையில் தங்களது வருமானம் மற்றும் சொத்து விபரங்களை தெரிவிக்க முன்வரவேண்டும் என்று வலியுறுத்தினார் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடாந்து மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் லக்ளோவில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று அமைச்சர் கூறினார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டா்

கடறுக்கான வட்டி குறைந்துள்ளதால் தொழில்துறை வளர்ச்சி பாதையில் செல்லும் என்றும் அமைச்சா் குறிப்பிட்டாள் உலகளவில் பொருளாதார மந்தநிலை நிலவிவரும் சூழலில் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படவில்லை என்று திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அரசு எடுத்துவரும் நடவடிக்கைகளை அமைச்சர் பட்டியலிட்டார் நிறுவனங்களுக்கான வரி குறைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பல நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன் வருவதாக அவர் தெரிவித்தார்

பிரகாஷ் ஜவ்டேகள் தெரிவித்தாள் மகாரஷ்டிரா ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது இந்த இரண்டு மாநிலங்களிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்காள கால அவகாசம் நேற்று முடிவடைந்தது மனுக்களை திரும்பப்பெற வரும் ஏழாம் தேதி கடைசி நாளாகும்

ஹரியானா மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு அசோக் தன்வார் அக்கட்சியின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அக்கட்சி தலைவர் திருமதி சோனியா காந்திக்கு அனுப்பி வைத்துள்ளார் காங்கிரஸ் கட்சி எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு உட்கட்சி பூசலே காரணம் என்று தெரிவித்துள்ளார் நாட்டின் அமைதிக்கான அடையாளமாக மிசோரம் மாநிலம் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் அம்மாநில தலைநகர் ஐஸ்வாவில் இன்று வடகிழக்கு மாநில கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை அவர் இன்று தொடங்கி வைத்து பேசினார் மிசோரம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களின் உற்பத்தி முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தாா் மூங்கில் பொருட்களை குறைந்த விலையில் அம்மாநில மக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று அமித்ஷா கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய வடகிழக்கு மண்டல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாங்டர் ஜிதேந்திர சிங் இருநாட்டு எல்லை குறித்து மியான்மருடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக கூறினாா் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்வதே பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் இலக்கு என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று வங்கிகளின் வாடிக்கையாளர் முகாமை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியும் உறுதி செய்யப்படும் என்றார்

சிறந்த நிர்வாகம் எளிமையான வாழ்க்கை முறை ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டை கட்டமைக்கும் பணியில் நிறுவனங்களின் நிர்வாக முறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறினார் நிறுவனச் செயலாளர்கள் தங்களது பொறுப்பினை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மாற்றத்திற்கான இந்தியாவை உருவாக்குவதில் விரைந்து செயல்பட மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசு தலைவர் குறிப்பிட்டார் மும்பையின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ள மெட்ரோ ரயில் பணிமனைக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக மரங்கள் வெட்டப்படுவதற்கு தடை விதிக்க மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் இதனை தெரிவித்தனர் இதளை அடுத்து தன்னார்வ தொன்டு நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக மரம் வெட்டுவதை தற்காலிகமாக ஒருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரி புதிய மனுவை தாக்கல் செய்தனர்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்பது என்று காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது ஜம்முவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் ஜம்மு பிரிவு தலைமை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீந்தர் சர்மா இதனை தெரிவித்தார் நாட்டுநலன் அம்மாநில மக்களின் வளர்ச்சி மற்றும் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார்

அனந்தநாக் மாவட்டம் தெற்கு காஷ்மீரில் உள்ள காவல்துறை துணை ஆணையர் அலுவலகம் அருகே இச்சுப்பவம் நடைபெற்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞசர் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் இன்று அர்ஜென்டினாவின் ஜீவான் பட்லோவை எதிர்கொள்கிறார்